கிடைக்கும் என்றுமத்தியசுகாதாரஅமைச்சகம் அறிவித்துள்ளது

தீவிரப்படுத்துவதுஎனசட்டப்பேரவைக் கட்சித் தலைவர்கள் கூட்டத்தில் தீர்மானிக்கப்பட்டுள்ளது ரம்ஜான் பண்டிகை இன்றுநாடுமுழுவதும் இஸ்லாமியமக்களால் எளிமையானமுறையில் கொண்டாடப்படுகிறது

இனிவிரிவானசெய்திகள் விவசாயிகளுக்கானவருவாய் ஆதரவு திட்டத்தின்கீழ்ளட்டாவதுதவணைத் தொகையை பிரதம் திரு நரேந்திரமோடி இன்றுவிவசாயிகளுக்குவழங்குகிறாா் பின்னர் அவர் காணொலிகாட்சிவாயிலாகவிவசாயிகளிடம் கலந்துரையாடவுள்ளார் இந்தநிகழ்ச்சியில் மத்தியவேளாண் அமைச்சர் திரு நரேந்திரசிங் தோமரும் கலந்துகொள்கிறார்

விவசாயிகளுக்கானபிரதமரின் வருவாய் திட்டத்தின் கீழ் ஆதரவு ஆண்டுஒன்றுக்குதகுதிவாய்ந்தவிவசாயிகளுக்குஆறாயிரம் ரூபாய் வழங்கப்படுகிறது இது நான்குமாதங்களுக்குஒருமுறை இரண்டாயிரம் ரூபாய் வீதம் மூன்றுதவணைகளாகவழங்கப்படுகிறது

ஸ்புட்னிக் தடுப்பூசியை ரஷ்யாவின் கமாலயாதேசியமையம் உருவாக்கியுள்ளது

இந்நிலையில் நேற்று புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசியநித்திஅயோக் உறுப்பினர் டாக்டர் விகேபால் உள்ளுரில் ஸ்புட்னிக் தடுப்பூசிக்கானஉற்பத்தி ஜுலைமாதம் தொடங்கும் என்றுகூறினார் ஐதராபாத்தைச் சேர்ந்தரெட்டிலெபராட்டரீஸ் நிறுவனம் இந்ததடுப்பூசியைஉற்பத்திசெய்யஉள்ளதாகவும் அவர் தெரிவித்தார்

அரசியல் விளையாட்டு பொழுதபோக்குமற்றும் மதம் சார்ந்தநிகழ்ச்சிகளுக்கும் சமூக தடைவிதிக்கப்பட்டுள்ளதாகஅறிவிக்கப்பட்டுள்ளது

நேற்றுசென்னையில் முதலமைச்சா் திரு

க ஸ்டாலின் தலைமையில் நடைபெற்ற இந்தகூட்டத்தில் இதற்கானதி்மானம் நிறைவேற்றப்பட்டது இந்தகூட்டத்தில் ஐந்துதீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டதாகமக்கள் நல்வாழ்வுத்துறைஅமைச்சள் திரு

சுப்பிரமணியன் பின்னர் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார்

வீடுகளில் தனிமனித இடைவெளியுடன் தொழுகைநடத்திக் அவரவர் கொள்ளுமாறுதில்லி ஜும்மாமசூதியின் ஷாஹி இமாம் சையதுஅகமது புகாரி பதேப்பூர் மசூதியின் ஷாஹி இமாம் முப்திமுகாராம் அகமதுஉள்ளிட்ட இஸ்லாமியமதகுருக்கள் கேட்டுக் கொண்டுள்ளனர்

கேரளாமற்றும் ஜம்மு கஷ்மீர் யூனியன் பிரதேசத்தில் நேற்றுரம்ஜான் பண்டிகைகொண்டாடப்பட்டது டைம்ஸ் ஊடககுழுமத்தின் தலைவர் திருமதி இந்துஜெயின் மறைவுக்குபிரதமர் திருநரேந்திரமோடிஆழ்ந்த இரங்கல் தெரிவித்துள்ளார் இது குறித்துஅவர் விடுத்துள்ளட்விட்டர் செய்தியில் இந்தியாவின் வளர்ச்சிக்கும் நமதுகலாச்சாரத்திற்கும் திருமதி இந்துஜெயின் ஆற்றியபணிக்காகவும் சமுதாயசேவைக்காகவும் என்னென்றும் அவர் நினைவு கூறப்படுவார் என்றுகுறிப்பிட்டுள்ளார்

வங்கிமோசடிவழக்கில் தேடப்பட்டுவரும் வைரவியாபாரிநீரவ் மோடிக்குஎதிராகமும்பைசிறப்பு நீதிமன்றம் நோட்டஸ் அனுப்பியுள்ளது

அரபிக் இந்தியவானிலைஆய்வு மையம் தெரிவித்துள்ளது காரணமாககோவா தெற்குகொங்கன் பகுதிகளில் பலத்தமழைபெய்யக்கூடும் இதன் என்றுஅறிவித்துள்ளது லட்சத்தீவு அருகேதென்கிழக்குஅரபிக் கடலில் உருவானகுறைந்தகாற்றழுத்தபகுதிஆழ்ந்தகாற்றழுத்தபகுதியாகநாளைமாறிபின்னர் புயலாகமாறும் என்றுதெரிவிக்கப்பட்டுள்ளது